சூரியசக்தி தொழில்நுட்ப இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்று பிரதமா திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பத்து அம்ச சூரியசக்தி திட்ட அறிக்கையையும் அவர் வெளியிட்டார்

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியுள்ளார்

நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் சூரியசக்தி மாநாடு இந்தியாவில் சூரியசக்தி தொழில்நுட்ப இயக்கம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு

சூரியசக்தி மற்றும் மாற்று ளிசக்தி வளங்களை பயன்படுத்துவதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அவர் உலகின் ளிசக்தி தேவைகளை சூரிய சக்தியின் மூலமே நிறைவேற்ற முடியும் என தேசப்பிதா காந்தியடிகள் கூறியதை சுட்டிக்காட்டினார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரியனை ஆற்றலின் மையமாக நமது வேதங்கள் குறிப்பிட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

இதற்காக கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

சூரியசக்தி திட்டங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் முதலீடுகளை ஊக்குவிப்பது குறித்து பன்னாட்டு வளர்ச்சி வங்கிகளின் தலைவர்கள் இதில் விவாதித்து வருகின்றனர்

குடியரசுத்தலைவரின் இப்பயணத்தின்போது இரு நாடுகளிடையே நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதனைத் தொடர்ந்து வரும் புதன்கிழமை மடகாஸ்கர் செல்லும் அவர் அங்குள்ள உயர்மட்டத் தலைவர்களுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் வெங்கையா பொது நிர்வாகத்தில் சட்டப்பேரவைகள் முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணை தலைவர் திரு

புதுதில்லியில் இன்று தேசிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநாட்டில் பேசிய அவர் பருவநிலை மாற்றம் மற்றும் தீவிரவாதம் நாட்டின் மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக குறிப்பிட்டார் இதற்கு தீர்வு காணும் வகையில் சட்டப்பேரவைகள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார்

முக்தார் கல்விக்கு முதல் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக தலைமை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர்கள் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாகவும் கூறினார் இதே பிரச்னை குறித்து அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாதத்தை அவையில் வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழகம் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாகவும் இது தமிழகத்திற்கு சாதகமாக இருப்பதாகவும் எடுத்துரைத்தார்

றீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளதை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக செயல்தலைவர் திரு

க

புதுக்கோட்டையில் இம்முகாமை தொடங்கி வைத்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் எவ்வித நோய் தாக்குதலையும் எதிர்கொள்ளும் வகையில் தமிழக சுகாதாரத்துறை விழிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார்

பாலகிருஷ்ண ரெட்டி கரூரில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் மதுரை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்டோர் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தனர் பெரம்பலூர் விழுப்புரம் திருவள்ளுர் காஞ்சிபுரம் கிருச்சி உககை மாவட்டங்களில் அந்தந்த அமாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமை தொடங்கி வைத்தனர் உதகையில் பழங்குடியினர் வசிக்கும் புத்தூர் வயல் பொன்னேரி உள்ளிட்ட மலைக்கிராமங்களில் நடமாடும் குழுக்கள் மூலம் சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது

சம்பத் இன்று வழங்கினார் தேர்வு தமிழகத்தில் காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது

விழுப்புரம் தேர்வு மையத்தை மாவட்ட காவல்கண்காணிப்பாளர் திரு

ஜெயக்குமார் இன்று ஆய்வு செய்தார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் இது குறித்து எமது செய்தியாளர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்

திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக இயக்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தொகுப்பு அலுவலகங்களில் காலியாக உள்ள சமூதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும்

கோவில் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் விழா இன்று காலை அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது

பிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது